பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சேலத்தில் தொடங்கினார் எடப்பாடியில் இன்று தமது பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அஇஅதிமுக மக்கள் நலனுக்காக கொண்டுவந்துள்ள பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார்

விவசாயிகளுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆட்சியின்போது மாநிலத்தில் ஏற்பட்டிருந்த மின் பற்றாக்குறை களையப்பட்டு தற்போது மின் மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சேவம் மாவட்டத்தில் பெரியசோரகை இருப்பாளி ஆகிய இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்துவைத்தார்

சர்க்கரை நோய் காய்ச்சல் தலைவலி மற்றும் கிராமப்புறங்களில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய சிறிய நோய்களுக்கு இங்குள்ள மருத்துவர் சிகிச்சை அளிப்பார் என்றும் தேவைப்பட்டால் மேல் சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு அவர் பரிந்துரை செய்வார் என்றும் முதலமைச்சர் கூறினார்

திருப்பத்தூர் மாவட்டம் தொட்டியம் சந்தனபுரம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் அமைச்சர்கள் திரு கே சி வீரமணி திருமதி நிலோபர் கபில் ஆகியோர் மினி கிளினிக்குகளை திறந்துவைத்தனர்

விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண மத்திய அரசு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விவசாயிகளுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமது உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் உழவர் பெருமக்கள் அதை படிக்க வேண்டும் என தாம் கேட்டுக்கொள்வதாகவும் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தகவலை வேளாண் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாள தவறான தகவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் விளக்கம் ஒன்றை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் இன்று வெளியிட்டுள்ளார் குறைந்தபட்ச ஆதார விலை நடைமுறை தொடரும் என்றும் வேளாண் விளைபொருள் விற்பனை குழு மண்டிகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகளின் நிலத்திற்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் பயிருக்கு மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தத்தால் எந்த சூழ்நிலையிலும் நிலம் பாதுகாப்பாகவே இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

வரும் சட்டமன்றத் தேர்தலில் தற்போதுள்ள கூட்டணியிலேயே பிஜேபி தொடரும் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் இன்று அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் கட்சி மேலிடமே இறுதி செய்யும் என்றும் கூறினார் காங்கிரஸ் தலைவா் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் மூத்த தலைவா்களுடன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார் திரு குலாம்நபி ஆசாத் திரு ஆனந்த் சள்மா திரு சிதம்பரம் திருமதி அம்பிகா சோனி மற்றும் பல் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர்

இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அமைச்சர்கள் குழுக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக இன்று அவர் உரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தொலைநோக்கு அடிப்படையில் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இந்த நோய் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டா்

கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசுகளுடன் இணைந்து விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்ச் தெரிவித்தாா் வளர்ச்சியடைந்த நாடுகளைவிட நம் நாட்டில் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டதகாகவும் அவர் கூறினார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு வசதிகளையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் தமிழகத்தில் தற்போது தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இங்குள்ள தொழிற்சாலைகள் வேறு மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திமுக தலைவர் திரு மு கஸ்டாலின் கூறியுள்ளார் கொளத்தூரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்நிலை மாறும் என்றும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களும் கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களுக்கு திமுக தான் முன்னோடியாக உள்ளது என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் உற்பத்தித் துறையின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவன வாரவிழாவில் இன்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இதனைக் கருத்தில் கொண்டே கயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்களை உருவாக்குவதில் தொழில்துறையினர் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்கான முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் உலகம் மீண்டும் ஒரு தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகக் கூறிய பிரதமா் இதனை கருத்தில் கொண்டு நமது செயல்பாடுகள் அமைய வேண்டுமென்று கேட்டுக் கொண்டாா் இந்த நிகழ்ச்சியில் வாத்தக சங்கங்கள் கூட்டமைப்பின் விருதினை டாடா நிறுவனத்தின் தலைவா் திரு ரத்தன் டாடாவுக்கு திரு நரேந்திரமோடி வழங்கினாா்

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது